புதியசட்டம் இயற்றவேண்டும் என்றுஉச்சநீதிமன்றம் அறிவறுத்தியுள்ளது

பொதுநலமனுவுக்குமத்தியஅரசுஎதிர்ப்பு தெரிவித்துள்ளது

இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கிடையிலான மூன்றாவதமற்றும் கடைசிஒருநாள் சர்வதேசகிரிக்கெட் போட்டிலீட்ஸில் இன்றுநடைபெறுகிறது

நாடாளுமன்றத்தின் இருஅவைகயைம் கமூகமாகநடத்தகட்சிகள் ஒத்துழைக்கவேண்டும் என்று இந்தகூட்டத்தில் மக்களவைத் தலைவர் திருமதிசுமித்ராமகாஜன் கேட்டுக்கொண்டார் இந்தகூட்டத்தில் மத்தியஉள்துறைஅமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் நாடாளுமன்றவிவகாரங்கள் துறைஅமைச்சள் திருஅனந்த் குமா் அமைச்சர் திருவிஜய் கோயல் காங்கிரஸ் தலைவர்கள் திருஆனந்த் சா்மா் திருகுலாம் நபிஆசாத் தேசியவாதகாங்கிரஸ் தலைவர் திரு ஷரத்பாவா் இந்தியகம்யூவிஸ்ட் கட்சியின் திரு டி ராஜாஉள்ளிட்டஅனைத்துகட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள்

மக்களவையில் ஏற்கனவேநிறைவேறிமாநிலங்களவையில் இதுவரைநிறைவேற்றப்படாதமுத்தலாக் மசோதா இந்தகூட்டத்தொடரில் முக்கியத்துவம் பெறுகிறது

மருத்துவகல்விகுறித்ததேசியஆணையமசோதா திருநங்கையர் மசோதா ஆகியனவும் இந்தகூட்டத் தொடரில் எடுத்துக்கொள்ளப்டுகிறது மாநிலங்களவைத்துணைத்தலைவர் திருபி ஜே குரியனின் பதவிக்காலம் இம்மாதத்துடன் முடிவடைவதால் புதியதுணைத்தலைவர் தேர்தலும் இந்தஅமர்வில் நடைபெறும்

போன்றசெயல்களைஅமைதித்தால் புதியவடிவம் எடுக்கும் என்றும் இது முளையிலேயேகிள்ளிளரியவேண்டுமென்றும் தலைமைநீதிபதிதிருதீபக் மிஸ்ரா தலைமையிலானஅமர்வு மத்தியஅரசைஅறிவுறுத்தி இருக்கிறது போன்றகுற்றங்கள் பசுபாதுகாப்பு என்ற்பெயரால் இது நடக்கும் வன்முறைகள் முதலியவற்றைதடுத்துநிறுத்தவும் பரிகாரம் காணவும் குற்றவாளிகளைதண்டிக்கவும் என்னென்னநடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் என்பதையும் உச்சநீதிமன்றஅமா்வு எடுத்துரைத்துள்ளது மாநிலஅரசுகளுக்கும் இதில் முக்கியபொறுப்பு உள்ளதுஎன்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் கடமையிலிருந்துநமுவக்கூடாதுஎன்றும் நீதிபதிகள் திருகான்விலாக்கா் திருசந்திரகுட் ஆகியோரும் இணைந்தஅமர்வு கூறியிருக்கிறது இது போன்றகொடுஞ்செயல்களைதடுக்கஉத்தரவிடுமாறுகோரிதாக்கல் செய்யப்பட்டமனுமீதுநீதிபதிகள் இந்தமுடவைதெரிவித்துள்ளார்கள்

புதுதில்லியில் நேற்று புதிய இந்தியாமாநாட்டில் உரையாற்றியஅவர் தற்போது புதியமாற்றம் என்றகட்டத்தில் நாடுஉள்ளதுஎன்றார்

இந்தியாவலிமையற்றநாடுஎனகருதப்பட்டதுஎன்றும் முன்பெல்லாம் தற்போது இந்தியாஉலகின் மிகவிரைவாகவளரும் பொருளாதாரம் என அங்கிகரிக்கப்பட்டுள்ளதுஎன்றும் கூறினார்

இந்தியா அடைந்துள்ளமாற்றத்துக்கு ஜிஎஸ்டி அமலாக்கம் ஒருகாட்சிஎன்றுகுறிப்பிட்டபிரதமர் மக்கள் தாமாகமுன் வந்துவரிசெலுத்துவதை இப்போதுகாணமுடிகிறதுஎன்றார்

பிஜேபிதலைவர்களில் ஒருவரானதிரு அஸ்வானிஉபாத்தியாய் தாக்கல் செய்தபொதுநலமனுமீதமத்தியஅரசுஅளித்தள்ளபதிலில் இது தெரிவிக்கபட்டுள்ளது மத்தியசுட்டஅமைச்சகத்தின் உதவிசெயலாளா் திருகேகேசக்சேனா இதற்கானபிரமாணபத்திரத்தைதாக்கல் செய்துள்ளார் ஒன்றுக்கும் மேற்பட்டதொகுதிகளில் போட்டியிடுவதுமக்களின் அடிப்படைஉரிமையைமீறுவதாகும் என்று இது தொடர்பானமனுவில் தெரிவிக்கப்படவில்லைஎன்றுஅவர் கூறியிருக்கிறார் இரண்டுதொகுதிகளிலிருந்துஒருவர் போட்டியிடமக்கள் பிரதிநிதித்துவசட்டத்தில் ஒரேசமயத்தில் அனுமதிஉள்ளதுஎன்றும் இதனைமறுப்பதுஎன்றால் சுட்டத்தில் திருத்தம் செய்யப்படவேண்டும் என்றும் அரசுஅந்தபிரமானப் பத்திரத்தில் தெரிவித்துள்ளது

இந்ததிட்டம் அதன் பயன்கள் பற்றியஒருதொகுப்பு

சா்வதேசவா்தக்கத்தில் பதற்றம் நிலவுவதுபொருளாதார ஸ்திரத்தன்மையைகுலைத்துநிதிசுந்தையையும் பாதிக்கும் என்று ஐ எம் எப் கூறியிருக்கிறது சா்வதேசசந்தையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் போதுஅதற்குஈடுகொடுக்கும் வகையில் பொருளாதாரவளர்ச்சியைமேற்கொள்ளுமாறுபொருளாதாரத்தில் வளர்ச்சிபெற்றுவரும் நாடுகளைஅதுவலியுறுத்தியுள்ளது அமெிக்கா ரஷ்பா இடையிலான உறவுகளில் ஏற்பட்டுள்ளதடங்கல்களை புதியமுறையில் அனுகுவதுஎன்றகுறிக்கோளுடன் அமெரிக்கஅதிபர் திருடொனாவ்டுடிரம்புக்கும் ரஷ்ய அதிபர் திருவிளாடிமீர் புட்டினுக்கும் இடையேயானமுதலாவதுஉச்சிமாநாடுநேற்றுஹெல்சிங்கியில் நடைபெற்றது

இரு தலைவர்களும் கூட்டாக பங்கேற்றசெய்தியாளர் கூட்டத்தில் அமெரிக்கஅதிபர் தேர்தலில் ரஷ்ய தலையீடுஏதும் இல்லைஎன்றுதங்கள் சந்திப்பில் அதிபா் திரு புட்டின் ஆணித்தரமாகமறுத்தாா் என்றுஅதிபா் திருடிரம்ப் கூறினார் இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கிடையிலான மூன்றாவதுமற்றும் கடைசிஒருநாள் சர்வதேசகிரிக்கெட் போட்டிலீட்ஸில் இன்றுநடைபெறுகிறது